என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

குறித்த சிந்தனைகளாால் இந்தியா பெருமிதம் அடைவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளா்

இனி விரிவான செய்திகள் அகழ்வாராய்ச்சி நடைபெறும் இடங்களை மாணவர்கள் பார்வையிட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தனியார் தொலைக்காட்சியின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பண்டக்கால தமிழர்களின் தொன்மையான பண்பாட்டை மாணவர்கள் அறிந்துகொள்ள அரசு உரிய ஏற்பாடு செய்யும் என்றார் டெங்கு காய்ச்சல் பற்றிய விழிப்புணா்வு பணியில் ஊடகங்களும் மக்களும் அரசுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து குறம்படம் வாயிலாக விழிப்புணா்வு ஏற்படுத்தமாறும் அவர் வலியுறுத்தினார் மக்களாட்சியின் நான்கு தூண்களில் ஒன்றாக திகழும் ஊடகங்கள் நம்பகத்தன்மை மற்றும் தனிமனித சுதந்திரத்தை மனதில் கொண்டு உண்மைச் செய்திகளை வெளியிடுவது அவசியம் என்றும் முதலமைச்சி குறிப்பிட்டா் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளக் கூடிய வகையில் கக்க ஆதாரங்களுடன் முன்வைத்தால் பிரச்சிளைகளுக்குத் தீர்வு காண வாய்ப்பு ஏற்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் டெங்கு காய்ச்சலுக்கு தவறான சிகிச்சை அளிக்கும் தனியார் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சள் டாக்டர் விஜயபாஸ்கள் எச்சித்துள்ளார் ஆவடி மாநகராட்சி பகுதியில் உள்ள அரசு உதவிபெறும் பள்ளிகளில் தொற்றுநோய் தடுப்புப் பணிகளை தொடங்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்த அரசு மருத்தமனைகளில் போதிய அளவிற்கு மருத்துவக் குழக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினா்

கரூரில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் குறைவான தூரத்தில் இயக்கக்கூடிய குளிாசாதன பேருந்துகளுக்கான கூடு கட்டும் பணி முடிந்தவுடன் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் என்றார்

பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை வென்ற இந்தியர் திரு அபிஜித் பானா்ஜி யின் எதிர்கால முயற்சிகள் வெற்றிபெற பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று தம்மை அபிஜித் பானா்ஜி சந்தித்தது குறித்து டுவிட்டரில் பிரதமா் வெளியிட்டுள்ள பதிவில் அபிஜித் பானா்ஜி உடன் பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆரோக்கியமான மற்றும் விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் மானுட மேம்பாடு குறித்த தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அபிஜித்தின் பணிகளால் இந்தியா பெருமிதம் அடைவதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் நாடுகளுக்கு இந்திய படைகள் தக்க பதிலடி கொடுக்கும் என பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டையொட்டி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்பை தாக்குதல் போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க கடற்படை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது என்றார் இந்தியா எந்தவொரு நாட்டிற்கு எதிராகவும் முதலில் தாக்குதல் நடத்தாது என்ற போதிலும் தற்காப்புக்காக தாக்குதல் நடத்த தயங்காது என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக கடற்படை கமாண்டர்களின் மாநாட்டில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு தொடர்பான புதிய சவால்களை திறமையாக கையாளும் வகையில் கடலோர பாதகாப்பை பலப்படுத்தமாற கடற்படை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் தில்லியில் செயல்படும் கைவினைப் பொருட்கள் விற்பளை வளாகம் மூலம் அடுத்த ஐந்தாண்டுகளில் வட்சக்கணக்கான கைவிளைஞா்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் கடந்த மூன்றாண்டுகளில் பெருமளவிலான பெண் கைவினைஞா்கள் உட்பட சுமார் இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட கைவினைஞா்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்

தரையில் ஒரிடத்திலிருந்து மற்றொரு இடத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணையை இந்திய விமானப்படை வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது அந்தமான் நிக்கோபாரில் உள்ள டிராக் தீவில் கடந்த இரு நாட்களாக இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே ரஜோரி மாவட்டத்தின் நவ்ஷரா பகுதியில் எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு அருகே பாகிஸ்தான் படையினர் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் ரானுவ அதகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் பொதுமக்கள் இருவர் காயமடைந்திருப்பதாகவும் ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பொதுத்துறை நிறுவனமான கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆப் இந்தியாவை தனியாருக்கு விற்பனை செய்ய மத்திய அரசு முயற்சிப்பதாக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவா திரு ராகுல் காந்தி கூறியுள்ளா் புதுதில்லியில் நேற்று இந்த நிறுவனத்தின் தொழிலாளர்கள் தம்மை சந்தித்தப் பிறகு அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் லாபத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை விற்பனை செய்யும் முயற்சியை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய சூழலில் மண் வளத்தை பாதுகாத்து நஞ்சில்லா உணவு உற்பத்தி மற்றும் நீடித்த வேளாண்மைக்கு இயற்கை உரங்கள் மிகவும் அவசியம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணா்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகள் இரசாயன உர பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது விளை நிலங்களை பாதுகாக்க உதவும் என்று கூறியுள்ளனர்

இதேபோன்று நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உரங்களின் சரியான பயன்பாடு குறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குந் திரு ஜெ சேகா விவசாயிகளுக்கு விளக்கமளித்தார்

சமூக ஊடகங்களுக்கான வழிக்காட்டு நெறிமுறைகள் குறித்த அனைத்த வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளது

மும்பையில் நடைபெறும் கிரிக்கெட் வாரியத்தின் வருடாந்திர பொதுக்கூட்டத்தில் திரு கங்குலி முறைப்படி பொறுப்பேற்க உள்ளார் வாரியத்தின் செயலாளராக திரு ஜெய் ஷா உள்ளிட்ட நிர்வாகிகளும் பொறுப்புகளை ஏற்க உள்ளனர் பிரெஞ்சு ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியின் இரண்டாவது கற்றுக்கு இந்தியாவின் சுபாங்கள் தே மற்றும் பி வி சிந்து ஆகியோர் முன்னேறியுள்ளனர் இன்று நடைபெறும் போட்டிகளில் ஆடவர் பிரிவில் சமிர் வர்மா கஷ்யப் கிடாம்பி ஸ்ரீநாத் உள்ளிட்டோரும் மகளிர் பிரிவில் சாய்னா நேவாலும் களமிறங்க உள்ளனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் அஸ்வினி பொன்னப்பா சிக்கி ரெட்டி இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் ரங்கி ரெட்டி ஷிராக் செட்டி மற்றும் மனு ஆத்ரி சுமித் ரெட்டி இணைகளும் களமிறங்குகின்றன்